மோடி தடுப்பு மருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அகமதாபாத்தில் உள்ள ஜைடஸ் பயோ டெக் பூங்காவிற்கு நேரில் சென்று மரபணுக் கூறுகளின் அடிப்படையில் உள்நாட்டிலேயே கொரோனா தடுப்பு மருந்து தயாரிப்பது தொடர்பான ஜைடஸ் கெடில்லா நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து நேரில் கண்டறிந்தார் இம்முயற்சியின் பின்னணியில் உள்ள ஆய்வுக் குழுவினரை தாம் பாராட்டியதாக டுவிட்டரில் அவர் தெரிவித்துள்ளார் ஆய்வுப் பணிகளில் மத்திய அரசு இக்குழுவினரோடு இணைந்து பயணித்து வருவதாகவும் அவர் கூறி உள்ளார் ஜைடஸ் கெடில்லா நிறுவனம் கொரோனா வைரசுக்கு எதிராக ஜைக்கோவ் டி என்னும் தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அகமதாபாத்தை தொடர்ந்து பிரதமர் ஐதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் நேரில் சென்று கோவாக்சின் தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணிகள் குறித்து தகவல்களை கேட்டறிந்தார்

ஹர்ஷவர்தன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் தலைமை தளபதியாகவே செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் கூறி உள்ளார் அகமதாபாத் புனே மற்றும் ஐதராபாத்தில் உள்ள தடுப்பு மருந்து ஆய்வகங்களை பிரதமர் இன்று நேரில் சென்று பார்வையிடுவது கொரோனா பிரச்சனையில் அவர் எந்த அளவிற்கு தீவிரம் காட்டுகிறார் என்பதையே பிரதிபலிப்பதாக டுவிட்டரில் திரு ஹர்ஷவர்தன் கூறி உள்ளார்

கொரோனா உயிரிழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி தமிழகத்தில் வரும் டிசம்பர் மாதம் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மேலும் தளர்த்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொளி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து மருத்துவ வல்லுனர் குழுவுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார் திருமண விழாக்கள் கோவில்கள் மற்றும் கடைவீதிகள் உட்பட எல்லா இடங்களிலும் மக்கள் முகக் கவசம் அணிய வேண்டியது அவசியம் என்றும் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நோயை கட்டுப்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் கூறினார்

தமிழகத்தைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் மத்தியக் குழு ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது ஓம் சக்தி புதுச்சேரி அரசு நிவர் புயலால் ஏற்பட்ட சேதங்களை உடனடியாக கணக்கெடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி மேற்கு மாநில அஇஅதிமுக செயலர் திரு ஓம்சக்தி சேகர் கோரி உள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திராகாந்தி சதுக்கத்தில் மழை நீர் தேங்குவதை தடுக்க சில ஆண்டுகளுக்கு முன்னர் பலகோடி ரூபாய் செலவிடப்பட்டும் பலன் கிடைக்கவில்லை என்றார்

முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தலைமையிலான ஆட்சியில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார்

இதற்கென மகாதீப கொப்பரை இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இருந்து தீபாராதனைக்கு பின்னர் மலை உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மழை தென்கிழக்கு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளது

புயல் சின்னம் உருவானால் புரெவி என பெயர் வைக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது